போக்குவரத்துநெரிசலைதவிர்க்கவேசேலம் சென்னை இடையேயானபசுமைவழிச் சாலைதிட்டம் செயல்படுத்தப்படஉள்ளதாகதமிழகஅரசுசென்னைஉயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இதுதொடர்பானவழக்கில் இந்ததிட்டத்தின் இயக்குநர் தாக்கல் செய்தபதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்ததிட்டத்திற்கானநிலஅளவைபணிகள் முடிக்காமல் அதற்கானசாத்தியகூறுகள் மற்றும் சுற்றுகுழல் பாதிப்புகள் குறித்தஆய்வுகளைமேற்கொள்ள இயலாதுஎன்றும் அந்தபதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தேசியஊரகவேலைவாய்ப்பு வேளான் கிட்டம் மற்றம் துறை இடையேஒருங்கிணைப்பைஏற்படுத்துவதற்காகஅமைக்கப்பட்டமுதலமைச்சர்கள் துணைக்குழுவின் முதலாவதுகூட்டம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது வேளாண் உற்பத்தியைமேம்படுத்துவதற்காக இந்ததிட்டத்தைபயன்படுத்துவதற்கானவழிமுறைகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது

இதனையடுத்து புகைப்படம் எடுப்பதற்குதற்போதுஅனுமதிஅளிக்கப்பட்டுள்ளது

மருத்துவசிகிச்சைக்காகவருடத்திற்குஐந்துலட்சம் ரூபாய் வரைகாப்பீடுவழங்க இந்ததிட்டம் வகைசெய்வதாகமத்தியஅரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

புதியதொழில்முனைவோர்களைஉருவாக்குவதற்குதேவையானபயிற்சிகளைசிறு குறு தொழில் நிறுவனம் வழங்கிவருவதாகஅதற்கானதுணை இயக்குநர் திருஅருண் கூறியுள்ளார் எமதுசெய்தியாளர் ஜாய்க்குஅளித்தசிறப்பு பேட்டியில் அவர் இதனைதெரிவித்தார்

மதுரைரயில் நிலையங்களில் வரையப்பட்டஒவியங்கள் சிறந்தவையாகதேர்வு செய்யப்பட்டுஅதற்கான இரண்டாவதுபரிசினைஒவியர்கள் திருகண்ணன் திருரமேஷ் ஆகியோருக்குமத்தியஅமைச்சர் திருபியூஷ் கோயல் நேற்று புதுதில்லியில் வழங்கினார்

இந்தியநேரப்படி இரவு எட்டரைமணிக்கு இப்போட்டிதொடங்குகிறது